வேளாண்துறை சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கும் வரும் போது கூடுதல் முதலீடுகள் கிடைக்கும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தமிழகத்தில் பள்ளி மாணாக்கருக்கு பாடத்திட்டம் குறைப்பு குறித்த அட்டவணை ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கல் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது

இந்த கடினமான கால கட்டத்தில் நாம் ஏராளமான பாடங்களை கற்றுக்கொண்டதாக எடுத்துரைத்த பிரதமர் தொழில்முனைவோர் இளைஞ்கள் விவசாயிகள் உள்ளிட்ட நாட்டின் அனைத்து குடிமக்களும் பொருளாதார மீட்சியில் பங்காற்றியிருப்பதாக பாராட்டு தெரிவித்தார்

உலகிலேயே மிகப்பெரிய அளவில் பயனாளிகள் நேரடி பண பரிமாற்ற திட்டம் நம்நாட்டில் வெற்றிகரமாக செயல்படுவதை சுட்டிக்காட்டிய அவர் ஊரக பகுதிகளில் மக்களுக்கும் தொழில்நுட்பத்தின் பயன்கள் வாழழ் ஏழை கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக எடுத்துரைத்தாா்

நம் நாட்டின் கார்ப்பரேட் வட்டி விகிதங்கள் குறித்து பெருமிதம் தெரிவித்த அவர் அனைத்து துறைகளிலும் முகமற்ற டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் கொண்ட ஒரு சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்றார்

கோவிட் தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் அதிகரித்து வருவது ஒரு நல்ல அறிகுறியாக கூறிய பிரதமர் தொற்றிலிருந்து எண்ணற்ற உயிர்கள் காப்பாற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார்

நரேந்திரமோடி இன்று காணொலி மூலம் உரையாற்றுகிறார்

எடப்பாடி கே

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசுப்பள்ளி மாணாக்கருக்கு அரையாண்டு தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார்

தங்கமணி இன்று திறந்து வைத்தார்

திருச்சி மன்னார்புரம் வாக்குச்சாவடி மையங்களில் தமிழ்நாடு பொது வினியோக நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையா் திரு சஜன் சிங் சவான் மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு சிவராசு ஆகியோர் ஆய்வு செய்தனர்

சஜன் சிங் சவான் பெரம்பலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கத் திருத்த பணிகளை ஆய்வு செய்தார்

திருச்செங்கோடு வாக்குச்சாவடி மையத்தை ஆட்சித்தலைவர் திரு மெஹராஜ் நேரில் பார்வையிட்டார்

பழனிசாமி நேற்று பொறுப்பேற்றுக்கொண்டார் சென்னை அகில இந்திய வானொலியில் மாநில செய்திப்பிரிவு இயக்குநராக பணியாற்றி வந்த அவர் பதவி உயர்வு பெற்றதையடுத்து இப்பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார்

எல்